மத்திய அரசு அனைத்து மாநில அரசுகளுடனும் ஒருங்கிணைந்து செயல்பட விரும்புவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்திருக்கிறார்

என்று தெற்கு ரயில்வே பொதுமேலாளர் திரு ஜான் தாமஸ் கூறியிருக்கிறார் சுட்டம் ஒழுங்கை பராமரிக்கும் வகையில் ஊர்வலங்கள் ஆர்ப்பாட்டங்களுக்கு தடை விதிக்கும் அதிகாரம் காவல்துறைக்கு இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது

இனி விரிவான செய்திகள் வன்முறையை தூன்டுபவர்களை இளைஞர்கள் ஆதரிக்க வேண்டாம் என்று குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக்கொண்டுள்ளார் ஐதராபாத்தில் இளைஞா்களுக்கான அப்துல் கலாம் மேன்மைமிகு மையம் ஏற்பாடு செய்திருந்த மாநாட்டில் பேசிய அவர் வன்முறையில் ஈடுபடுபவர்கள் மக்கள் விரோத சக்திகள் என்றும் அவர்கள் நாட்டின் நலனிற்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்றும் குற்றம்சாட்டினார் ஒரு நாட்டில் அமைதி நிலவினால்தான் அந்நாடு பல்வேறு துறைகளில் வளர்ச்சியடைய முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஜனநாயகத்தில் வன்முறைக்கு இடமில்லை என்று கூறிய அவர் துப்பாக்கிகளைவிட வாக்குச்சீட்டுகள் அதிக பலம் வாய்ந்தவை என்றார் இளைஞா்கள்தான் இந்தியாவின் எதிர்காலம் என்று குறிப்பிட்ட குடியரசுத் துணைத்தலைவர் அவர்கள் நாட்டின் வளமான கலாச்சார பாரம்பரியத்தையும் பழமையான நாகரீகத்தின் மாண்புகளையும் பாதுகாக்க முன்வர வேண்டும் என்று வலியுறுத்தினார் மத்திய அரசு அனைத்து மாநில அரசுகளுடனும் ஒருங்கிணைந்து செயல்பட விரும்புவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியிருக்கிறார் ராய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற மத்தியபிரதேசும் ராஜஸ்தான் சத்தீஷ்கட் உள்ளிட்ட மாநில முதலமைச்சா்கள் கலந்துகொண்ட மத்திய மண்டல கவுன்சில் கூட்டத்தில் பேசிய அவா் மாநிலங்கள் அனைத்து துறையிலும் வளர்ச்சியடைய மத்திய அரசு முழு ஆதரவை வழங்கும் என்று கூறினார் அரசியல் சாசனத்தில் கூறப்பட்டுள்ள உறுதிமொழியின் அடிப்படையில் பல்வேறு மாநிலங்களில் உள்ள பிரச்சினைகளுக்குத் தீாவுகாண மத்திய அரசு முயற்சித்து வருவதாகவும் அமைச்சா் தெரிவித்தாா்

இதேபோல் உருளைக்கிழங்கு விளைவிக்கப்படும் நிலப்பகுதியின் அளவும் சுமாா் பத்து மடங்கு அதிகரித்திருப்பதாக அவர் தெரிவித்தார் சீனாவுக்கு அடுத்தப்படியாக உலகிலேயே உருளைக்கிழங்கு அதிகமாக விளைவிக்கப்படும் நாடு இந்தியா என்றும் அவர் குறிப்பிட்டார்

மதுரை விமான நிலையத்திற்கு வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய பயணிகளிடம் கரோனா வைரஸ் தாக்குதல் அறிகுறி உள்ளதா என்பதை கண்டறிய இரண்டு மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மதுரை மாநகராட்சி முதன்மை சுகாதார அலுவல் டாக்டர் பிரியாராஜ் தெரிவித்திருக்கிறார்

உலகின் எந்தப் பகுதியில் தமிழர்கள் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்காக தமிழக அரசு குரல் கொடுக்கும் என்று மாநில செய்தி மற்றும் விளம்பரத் துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜூ கூறியிருக்கிறா்

மாவட்டத்தில் உடன்குடி அனல்மின் நிலையம் அமைக்கும் பணி வேகமாக நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் அரியலூர் அரசு சிமெண்ட் ஆலையின் உற்பத்தி மற்றும் விற்பனையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழ்நாடு சட்டமன்ற பொது நிறுவனங்கள் குழுத் தலைவர் திரு எஸ் செம்மலை தெரிவித்திருக்கிறார்

திண்டுக்கல் சேலம் இடையே உள்ள ரயில்பாதையில் நேற்று ஆய்வு மேற்கொண்ட பின்னா் சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சேலம் கரர் இடையே அதிக ரயில்களை இயக்குவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றார் சேலம் மேட்டூர் இடையே இரட்டை பாதை வழித்தடம் அமைப்பதற்கு நிலம் கையகப்படுத்துவதில் நீதிமன்ற வழக்கு உட்பட பல்வேறு சிக்கல்கள் இருப்பதாகவும் விரைவில் இப்பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்றும் அவர் கூறினார் பின்னா் நாமக்கல் ரயில் நிலையத்தில் ஆய்வு செய்த திரு ஜான் தாமஸ் எழும்பூர் சேலம் விரைவு ரயிலை கரூர் வரை நீட்டிக்க வேண்டும் என்று பொதுமக்களிடமிருந்து கோரிக்கைகள் வந்துள்ளதால் அதுகுறித்து பரிசீலிக்கப்படும் என்றார் சுட்டம் ஒழுங்கை கருத்தில்கொண்டு முறையற்ற போராட்டங்கள் மற்றும் அனுமதியற்ற பேரணிகளுக்கு தடை விதிக்க காவல்துறை ஆணையருக்கு அதிகாரம் உள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது

இந்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனு நேற்று விசாரணைக்கு வந்தபோது கருத்தரிமை என்பது ஒரு வரம்புக்குட்பட்டது என்று தெரிவித்த நீதிபதி திரு ராஜமாணிக்கம் சுட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு உள்ளதால் போராட்டங்களுக்கு தடை விதிக்க ஆணையருக்கு அதிகாரம் உள்ளது என்று கூறினார்

தூத்துக்குடியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை திட்டம் தொடர்பாக மத்திய உணவு அமைச்சள் திரு ராம்விலாஸ் பாஸ்வானை நேரில் சந்தித்து தங்களது கட்சியின் நிலைப்பாட்டை வலியுறுத்தப் போவதாக கூறினார் இருவரி செய்திகள் ஐ நா தீர்மானங்களின் அடிப்படையில் இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையிலான மோதலுக்கு தீர்வு காண்பதற்கு ஐ நா சபை ஆதரவளிக்கும் என்று அதன் பொதுச்செயலாளர் திரு அண்டோளியோ குட்ரஸ் தெரிவித்திருக்கிறார் கரோனா வைரஸை தடுக்க தடுப்பு மருந்தை உருவாக்கி வருவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது

திருவண்ணாமலை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை

அகில இந்திய செஸ் விளையாட்டு கூட்டமைப்பின் நிர்வாகிகள் தேர்தலை நடத்த ஒய்வுபெற்ற நீதிபதி திரு இப்ராஹிம் கலிஃபுல்லாவை தேர்தல் அதிகாரியாக நியமித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தரும்புரி மக்கள் தொடர்பு கள அலுவலகத்தின் சார்பில் தூய்மை பாரதம் இருவார விழா போஷான் அபியான் தேசிய வாக்காளா் தினம் குறித்த விழிப்புணா்வு முகாம் வந்தவாசியில் நேற்று நடைபெற்றது

இரண்டாவது சூப்பர் லீக் காலிறுதிப் போட்டி வெஸ்ட் இண்டீஸ் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையே இன்று நடைபெறுகிறது இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி ஹாமில்டனில் இன்று நடைபெற உள்ளது இந்திய நேரப்படி நண்பகல் பன்னிரெண்டரை மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது முன்னதாக ஆக்லாந்தில் நடைபெற்ற இரண்டு போட்டிகளிலும் இந்தியா வெற்றி பெற்று முன்னிலை பெற்றுள்ளது